அமைக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை இன்று காலைக்குள் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்குஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அந்த மாநிலத்தில் இன்று நடைபெறும் இரண்டு பிஜேபி பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார்

தொடங்கியது

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைக்கப்பட்டது தொடர்பான நடைமுறைகள் உச்சநீதிமன்றத்தின் ஆய்வில் உள்ளதால் அங்கு அரசியல் குழப்பம் நீடித்து வருகிறது மகாராஷ்டிராவில் பிஜேபியை சேர்ந்த திரு தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு எதிராக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தாக்கல் செய்த நீதிபதிகள் மறு திரு

ரமணா திரு அஷோக் பூஷன் மற்றம் சஞ்சீவ் கண்ணா ஆகியோரடங்கிய அம்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கிக்கொள்ளப்பட்டது தொர்பான உத்தரவு

தேசியவாத காங்கிரஸ் திரு சரத்பவாரும் எதிர் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் மகராஷ்டிர அரசியல் நிலவரம் கருத்து தெரிவித்துள்ள திரு ஷரத்பவார் பிஜேபியுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் கேள்விக்கே இடமில்லை என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் மற்றும் சிவசேனாவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதையே தமது கட்சி விரும்புவதாக அவர் தெரிவித்தார் அஜீத் பவாரின் கருத்துக்கள் குழப்பதை ஏற்படுத்துவதாகவும் அவை பொய்யானவை என்றும் திரு சரத்பவார் கூறினார் எளினும் இது குறித்து கருத்து தெரிவித்த திரு அஜீத்பவார் இப்போதும் தமது தலைவர் சரத்பவார் தான் என்றார் பிஜேபியுடன் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள ஆட்சி மகராஷ்டிர மக்கள் நலனுக்காக செயலாற்றும் என்று அவர் கூறினார் இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரேயை நேற்று நள்ளிரவு சந்தித்து ஆலோசனை நடத்தினாா் சுட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது

அவர்கள் அனைவரும் நம்பிக்கை வாக்கெடுப்பின்போது திரு பட்னாவிகக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று அக்கட்சி கூறியுள்ளது பிஜேபி மகாராஷ்டா முத்த தலைவரும் முதலமைச்சருமான திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமயில் அக்கட்சி உறுப்பினர்களின் கூட்டமும் மும்பையில் நேற்று நடைபெற்றது நம்பிக்கை வாக்கெடுப்பு எதிர்கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பெரும்பான்மையை நிரூபிக்க பிஜேபி குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம்சாட்டியுள்ளது உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் அவகாசம் கேட்டுநம்பிக்கை வாக்கெடுப்பை தாமதப்படுத்த பிஜேபி முயல்வாதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அசோக் சவான் தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் அரசியல் குழப்பம் நீடிக்கும் நிலையில் சிறிய கட்சிகள் மற்றும் கயோட்சை சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது

பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவது தொடர்பான காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் இன்று நிர்ணயிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது கயேட்சை மற்றும் சிறிய கட்சி உறுப்பினர்களின் வாக்குகள் அரசை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்காற்றும் என்று தெரிகிறது

அந்த தொகுதிகளில் வேட்பு மனுக்களின் பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது வேட்பு மனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் வியாழக்கிழமை கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் தங்களது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் மாநிலத்தில் இன்று நடைபெறும் இரண்டு பிஜேபி பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் அங்கு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் கார்வா அருகே நேற்று பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைக்க மாவோயிஸ்டுகள் முயற்சி செய்வதாகவும் இதை சகித்துக்கொள்ள முடியாது என்று கூறினார் வன்முறையில் ஈடுபடும் மாவோயிஸ்டுகளுக்கு தகுந்த பதிவடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தாா்

கட்சியின் தலைவர் திரு ஹேமந்த் சோரன் பார்ஹேட் மற்றும் தும்கா என இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார்

ஜார்க்கண்ட் சுட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியும் தனித்தனியாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டள்ளன காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மாநில பொறுப்பாளர் திரு ஆர் பி என் சிங் ராஞ்சியில் நேற்று வெளியிட்டார் இரண்டு லட்சும் ரூபாய் வரையிலாள மின்சார கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது ராஷ்டிரிய ஜனதாதள் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மூத்த தலைவர் அபை சிங் நேற்று வெளியிட்டா் ராஷ்டிரிய ஜனதாதள் ஆட்சி அமைந்தால் அரசு துறைகளிலுள்ள காலிப்பணியிடங்கள் ஆறு மாதங்களுக்கள் நிரப்பப்படும் என்று அக்கட்சி கூறியுள்ளது இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நீர் சேமிப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆளுநர்கள் பங்காற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் நிறைவுநாள் நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய பிரதமர் புஷ்கரம் போன்ற நீர் தொடர்பான திருவிழாக்களை அதிக அளவில் இளைஞர்கள் மத்தியில் பிரபலப்படுத்த ஆளுநர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பழங்குடியினர் அதிகம் உள்ள பகுதிகளில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளர்ச்சி திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

கலியாகன்ஸ் மற்றும் காரக்பூர் தொகுதிகளுக்கான இடைத் தேர்தல் சற்று முன் தொடங்கியது

தேர்தலை அமைதியான முறையில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

தில்லி சுட்டப்பேரவை ஏற்பாடு செய்துள்ள இளைஞர் நாடாளுமன்றம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது

மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா சிறப்பு விருந்தினரான இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்

விமானப்படை உயரதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் விமானப்படையின் நிர்வாகம் செயல்பாடுகள் மற்றும் தளவாடங்கள் பாரமரிப்பு குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படுகிறது

ஹாங்காங்கில் நடைபெற்ற மாவட்ட கவுன்சில் தேர்தலில் ஜனநாயகத்திற்கு ஆதரவான இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் பெற்றிபெற்றுள்ளனர்

ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து வெளியேறுவதற்கான பிரக்ஸிட் உடன்படிக்கை நிறைவேற்றப்படும் என பிரிட்டன் பிரதமர் போரீஸ் ஜான்சன் பொது தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளார்

தாய்சுங் நகரில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது